உயர்த்தியுள்ளது

சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு குழுமத்தின் கூட்டம் மத்திய நிதி அமைச்ச் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமயில் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார்

சீனா அமெரிக்கா தாய்லாந்து ஜப்பாளை அடுத்து இந்திய விஞ்ஞானிகள் இதனை வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளனர்

இவர்கள் இரண்டுவார காலத்திற்கு மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்த நோய் தொற்றினால் சர்வதேச அளவில் ஜயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை இக்கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

பெங்களூருவில் தொடங்குவதாக இருந்த ஆர் எஸ் எஸ் யின் மூன்று நாள் வருடாந்திர கூட்டமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது

அனைத்து மாகாணங்களிலும் எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர் கொள்வதற்குத் தேவையான அவசரப் பிரிவுகளை ஏற்படுத்துமாறு அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் அறிவறுத்தியுள்ளார்

ரோமிற்கான விமான சேவை மட்டும் தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

இது தொடர்பாக சுகாதார அமைச்சகம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்ப்பது சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கழுவுவது போன்றவற்றை கடைப்பிடிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது கைகளை கழுவாமல் கண் மூக்கு மற்றும் வாய் பகுதியை தொட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இருமல் தும்பல் வரும்போது கைகுட்டை அல்லது டிஷு பேப்பரால் வாய் பகுதியை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது காய்ச்சல் மற்றும் சுவாசக் கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரை அனுக வேண்டும் என்றும் அப்போது முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டுமென்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோர் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இருப்பினும் சன்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை தொடர்ந்து சரிந்து வருவதால் விற்பனை விலைவில் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று எதிபார்க்கப்படுகிறது சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு குழுமத்தின் கூட்டம் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிா்மலா சீதாராமன் தலைமையில் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது நிதித்துறை இணை அமைச்சர் திரு அனராக் தாக்கூர் மற்றும் பல்வேறு மாநிலங்களின் நிதி அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர்

பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பாமாயில் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றுக்கு வரி விலக்கு வழங்க வேண்டுமென்றும் திரு ஜெயக்குமார் இந்த கூட்டத்தில் கேட்டுக் கொண்டார் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கான கட்டுமானப் பணிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தாா் முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மதுரை வந்த அவருக்கு விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்ச் தமிழகத்தின் நலனுக்கான திட்டங்களை அஇஅதிமுக அரசு தொடர்ந்து நிறைவேற்றும் என்றார் மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தமது அரசு செயல்படுவதாகவும் அவா் கூறினாா் மக்களின் நீண்டநாள் கோரிக்கையான எய்ம்ஸ் மதுரை மருத்துவமனை தற்போது நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தாா் கூடங்குளம் அனுமின் நிலையத்தின் இரண்டாவது அனு உலையின் மின் உற்பத்தி இன்று காலை முதல் மீண்டும் தொடங்கியுள்ளது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த அனு உலையில் மின் உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

காரும் லாரியும் மோதிக் கொண்டதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இவர்கள் கட்டுமானப் பணிவுக்காக நாமக்கல்விலிருந்து ஒரு காரில் ஆறு பேர் திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தாருக்கு சென்றவிட்டுஇன்று நள்ளிரவில் திரும்பி வந்தக கொண்டிருந்தனர் அப்போது சேலத்திவிதந்து கிரச்சி நோக்கி சென்ற செங்கல் ஏற்றிச்சென்ற வாரி ஒன்று கண் இமைக்கும் நேரத்தில் எதிரில் வந்த ஊரடன் நேருக்கு நேர் மோதியது இதில் ஊரில் பயணம் செய்த ஆறு பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் நகங்கி உயிரிழந்தனா் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த நாமக்கல் காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வாரியின் முன் பக்கத்தில் சிக்கிக் கொண்ட வாகனத்தை கயிறு கட்டி இழுத்தனர் விபத்தில் உயிரிழுத்த ஆறு பேரில் நான்கு பேர் பீனர் மாநிலத்தைச் சேர்ந்த கொழிலாளர்கள் ஆவர் விபத்தட குறித்து தகவல் அறிந்த நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அர அருள் அரசு விபத்து நடந்த இடத்திற்கு ரோடியாகச் சென்று மீட்புப் பணிகளை பார்வையிட்டார்

மூன்று பேர் காயமடைந்தனர் உயிரிழந்தவர்களில் ஆறு பெண்கள் மற்றும் குழந்தையும் அடங்குவர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளாா் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரா்ர்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஒமன் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சரத்கமல் கால் இறுதிக்கு முந்தைய கற்றுக்கு முன்னேறியுள்ளாா்

ஆடவர் இரட்டையர் பிரிவில் மானவ் தாக்கர் மற்றும் மனுஷ் ஷா இணைகள் அரை இறதிக்கு முன்னேறியுள்ளன

இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான எஞ்சிய இரண்டு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது